ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார் பிரதமர் திரு

பட்ஜெட்டுகளுக்கு இடைப்பட்ட பொருளாதார நெருக்கடிகளையும் சரியாக எதிர்கொள்ள முடியும் என்பதை அரசு நிரூபித்து இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார் மஹாராஷ்டிராவில் பிஜேபி அரசுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டு இருப்பது ஜனநாயக படுகொலை என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் நாட்டின் அரசியல் சாசன கட்டமைப்பில் ஆளுநர்களின் பங்கு மிக முக்கியமானது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

அனைத்து ஆளுநர்களும் பொது வாழ்வில் அளப்பரிய அனுபவம் பெற்றவர்கள் என்றும் இந்த அனுபவத்தின் அதிகப்பட்ச பலனை மக்கள் பெற வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் பழங்குடியினர் மேம்பாட்டு பணிகளில் ஆளுநர்கள் தங்களின் அரசியல் சாசன அதிகாரத்தை பயன்படுத்தி மாநில அரசுகளுக்கு உரிய வழிக்காட்டுதல்களை வழங்க முடியும் என்று குடியரசுத் தலைவர் கூறினார் நாட்டின் நீர் ஆதாரங்களை சரியான முறையில் பயன்படுத்திப் பாதுகாப்பதற்கான ஜல் சக்தி இயக்கத்தை ஸ்வச் பாரத் இயக்கம் போல மக்கள் இயக்கமான மாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

நரேந்திரமோடி பேசுகையில் அந்தந்த மாநிலங்களின் தனித்தன்மை மற்றும் பிரத்யேகத் தேவைகளுக்கு ஏற்ப சர்வதேச அளவிலான சிறந்த நடைமுறைகளை பின்பற்றும் வாய்ப்பாக இம்மாநாடு அமைந்திருப்பதாக கூறினார் யூனியன் பிரதேசங்கள் தங்களின் நிர்வாக கட்டமைப்பு காரணமாக வளர்ச்சிப் பணிகளில் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ முடியும் என்றும் அவர் கூறினார் கல்வி சுகாதாரம் மற்றும் சுற்றுலாத் துறைக்கு ஆளுநர்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் பல்கலைக்கழக வேந்தர்கள் என்ற முறையில் இளைஞர்களிடையே காந்திய சிந்தனைகளை ஆளுநர்கள் பரப்ப வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா ஜல்சக்தி அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் உள்ளிட்டவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மஹாராஷ்டிரா முதலமைச்சராக இன்று பதவியேற்றுள்ள திரு தேவேந்திர ஃபட்நவீஸ் துணை முதலமைச்சராக பதவியேற்றுள்ள மூத்த தேசிய வாத காங்கிரஸ் தலைவர் திரு அஜீத் பவார் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் மாஹராஷ்டிரா மாநிலத்தின் பிரகாசமான எதிர்க்காலத்திற்கு இவர்கள் பாடுப்படுவார்கள் என தாம் நம்புவதாக டிவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் இரு தலைவர்களுக்கும் மத்திய அமைச்சர்கள் திரு அமீத் ஷா திரு

பிரகாஷ் ஜவடேகர் உள்ளிட்டவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் திரு தேவேந்திர ஃபட்நவீஸ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சட்டமன்ற தேர்தலில் மஹாராஷ்டிரா மக்கள் தெளிவான தீர்ப்பை கொடுத்திருந்தும் சிவசேனா தேர்தலுக்குப் பின்னர் இதர கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க முயன்றதாகக் குற்றம் சாட்டினார் மஹாராஷ்டிரா மாநிலத்திற்கு நிலையான அரசுதான் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார் தேர்தல் முடிவுகள் வெளியானதில் இருந்து இன்று வரை எந்தக் கட்சியும் ஆட்சியமைக்க முடியாத நிலையில் விவசாயிகள் பிரச்னை உள்ளிட்ட பல பிரச்னைகளை கருத்தில் கொண்டே நிலையான அரசமைக்க தாங்கள் முடிவு செய்ததாக துணை முதலமைச்சர் திரு அஜீத் பவார் கூறினார் இதற்கிடையே தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத் பவார் இன்று மாலை மும்பையில் சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரே வுடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் துணை முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு

அஜீத் பவார் விசாரணை அமைப்புகளுக்கு பயந்து முடிவெடுத்தாரா என்பது தமக்கு தெரியாது என்று கூறிய அவர் திரு

சரத் பவார் கூறினார்

பாரதிய ஜனதாவின் உண்மையான முகம் தற்போது வெளிப்பட்டு இருப்பதாக சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரே கூறினார் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திரு அகமது பட்டேல் திரு

மஹாராஷ்டிராவில் பிஜேபி ஆட்சியமைத்து இருப்பதை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் காங்கிரஸ் எதிர்க்கும் என்று இவர்கள் தெரிவித்தனர்

பிரதமரின் மனதின் குரல் உரையைத் தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் ஒலிபரப்பாகும்

நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார்

ராமச்சந்திரன் நினைவுப் பேரூரையாற்றுகையில் கூறினார்

பாலகுருசாமி பற்றிய நூல் ஒன்றை நிதியமைச்சர் வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் வாழ்வில் சாதகமற்ற சூழ்நிலைகளைக் கண்டு துவளாமல் மீண்டெழுந்து முன்னேற்றம் காண்பது அவசியம் என வலியுறுத்தினார் மஹாராஷ்டிராவில் அஜீத் பவார் உதவியுடன் தேவேந்திர ஃபட் நவீஸ் தலைமையில் பிஜேபி அரசுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டு இருப்பது ஜனநாயக படுகொலை என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் மஹாராஷ்டிரா ஆளுநரை கைப்பாவையாகப் பயன்படுத்தி பிஜேபி அரேங்கேற்றிய சதித்திட்டம் இது என்று அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் கூறினார் சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரே விற்கு ஆதரவாக தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏ க்கள் போட்டுக் கொடுத்த கையெழுத்தை திரு அஜீத் பவார் தவறான முறையில் பயன்படுத்தி இருப்பதாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத் பவார் தெளிவுபடுத்தி இருப்பதாகவும் பெரும்பான்மை இல்லாத ஒருவருக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது மஹாராஷ்டிர மக்களை சிறுமைப் படுத்தும் செயல் என்றும் அவர் குறிப்பிட்டார் புதுவையில் காவல்துறை உதவி ஆய்வாளர் விபல்குமார் தற்கொலை செய்து கொண்டது வேதனைக்குரியது என்றும் இதுகுறித்து பாரப்பட்சமின்றி விசாரணை நடத்த காவல்துறை தலைவருக்கு தாம் உத்தரவிட்டு இருப்பதாகவும் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விபல்குமார் தற்கொலை வழக்கு சிபிசிஐடி க்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராகுல் அல்வால் விசாரணைகளை மேற்கொள்வார் என்றும் தெரிவித்தார்

நாராயணசாமி தெரிவித்தார்

கந்தசாமி தெரிவித்துள்ளார்

அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலர் திரு முகுல் வாஸ்னிக் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மாநில அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இதில் கலந்து கொள்வார்கள் என்று பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் செய்திக் குறிப்பில் ஒன்றில் தெரிவித்துள்ளார்

பி திருநாவுக்கரசு கூறியுள்ளார் இன்று மாநில திமுக செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் புதுச்சேரியில் திமுக வின் உதவியுடன் ஆட்சியமைத்த காங்கிரஸ் திமுக வை மதிப்பதில்லை என்றும் எதிர்காலத்தில் காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிடுவது சரியானதாக இருக்காது என்பதை மாநில திமுக அமைப்பாளர்கள் கட்சித் தலைமையிடம் எடுத்துக் கூற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தொடர்ந்து புதுச்சேரி தெற்கு மாநில திமுக அமைப்பாளர் திரு

சிவா இக்கூட்டத்தில் பேசுகையில் திமுக விற்கு காங்கிரஸ் எதுவுமே செய்யவில்லை என்பதும் காங்கிரஸ் அரசு செயல்படும் விதத்தினால் திமுக பாதிக்கப்படுவதும் உண்மைதான் என்றார் ஆயினும் கூட்டணியா தனித்து போட்டியா என்பதை திமுக தலைவர் திரு

க ஸ்டாடலின் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் அரசியல் சாசன கட்டமைப்பில் ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்களின் பங்கு மிக முக்கியமானது என்று குடியரசுத் தலைவர் திரு

பிரதமர் திரு

பட்ஜெட்டுகளுக்கு பொருளாதார இடைப்பட்ட நெருக்கடிகளையும் சரியாக எதிர்கொள்ள முடியும் என்பதை அரசு நிரூபித்து இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார் மஹாராஷ்டிராவில் பிஜேபி அரசுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டு இருப்பது ஜனநாயக படுகொலை என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார்